திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

தடையை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தில்லி உயர்நீதிமன்றம் இன்று வழங்குகிறது

அறிவித்துள்ள திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் நிராகரித்துள்ளது

வரும் நடவடிக்கைகளுக்கு உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ராஸ் அட்தனோன் பாராட்டு தெரிவித்துள்ளார்

இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது

இந்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்துகொள்கிறார் இந்த கண்காட்சியில் தற்போது பாதுகாப்புத்துறையில் முன்னிலை வகித்து வரும் தொழில்நுட்பங்கள் அடிப்படையிலான தயாரிப்புகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன அரசு தனியார் உற்பத்தியாளர்கள் மற்றம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களது பாதுகாப்பு தளவாடங்களை பார்வைக்கு வைத்துள்ளனர்

குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா ரஷ்யா மற்றும் தென்கொரிய நாடுகளைச் சேர்ந்த முன்னணி தளவாட தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்துகொள்கின்றன

இந்த வழக்கு குறித்து கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு விசாரணை நடைபெற்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ் குமார் கெய்த் தனது தீர்ப்பை ஒத்தி வைத்திருந்தாா்

செபி என்கிற இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு அஜய் தியாகி நிதிநிலை அறிக்கையை வரவேற்றுள்ளார் சந்தையின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சரியான இலக்கை நோக்கி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நேற்று அவர் மும்பையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா் இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவனத்தின் பங்குகளை விற்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் சட்டப்படியாள நடைமுறைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படும் என்றும் அது குறித்து அரசுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள சேமிப்பிற்கு தற்போதுள்ள ஒரு வட்ச ரூபாய் காப்பீட்டிற்கு பதிலாக ஐந்து வட்ச ருபாய் வரை காப்பீடு செய்யப்படுவது நேற்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த சனிக்கிழமை சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கையில் வங்கிகளில் சேமிக்கப்படும் பணத்திற்கு ஐந்து வட்ச ரூபாய் வரை காப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் மூலம் வங்கியின் மீது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் இதன் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த சேமிப்பிற்காள காப்பீடு தனியார் வங்கி கூட்டுறவு வங்கி மற்றும் வெளிநாட்டு வங்கிகளின் கிளைகளுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இத தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சக்தி கந்ததாஸ் தலைமையில் நிதிக்கொள்கை குழு கூட்டம் நேற்று மும்பையில் தொடங்கியது

உயர்ந்து வரும் பணவீக்க விகிதம் மற்றும் மந்தமான பொருளாதார நிலையின் பின்னணியில் இந்த அறிக்கை வெளிவருவது குறிப்பிடத்தக்கது

ரெப்போ ரேட் விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக இருந்து வந்தது பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் வெள்ளிக்கிழமை அசாம் மாநில கோக்ரஜாருக்கு பயணம் மேற்கொள்கிறார்

இதனை கொண்டாடும் வகையில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் போடோ லேண்ட் பிராந்தியத்தை சேர்ந்த நான்கு வட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒப்பந்தத்தால் போடோ மக்களுக்கு புதிய விடியல் ஏற்படும் இந்த என்று பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் ஜம்மு கஷ்மீரில் மருத்துவ அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று துணை நிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முர்மு தெரிவித்துள்ளாா்

தற்போது அரசு மருத்துவ கல்லூரி செயல்பட்டு வருவதாகவும் மேலும் இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்று கத்ராவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் தெரிவித்தார் தில்லி சட்டப் பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அங்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் பிஜேபி திரு ஷா தலைவர் திரு ஜெ பி நட்டா உத்தரப் பிரதேச முதலனமச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பஞ்சாப் முதலனமச்சர் கேப்டன் அம்ரீந்தர் சிங் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜ்பாப்பர் உள்ளிட்டோர் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது ஒரேநாடு ஒரே வரி ஒரே ரேஷன் அட்டை திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று கூறினார் ஒரே ரேஷன்கார்டு திட்டத்தை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் வேலைவாய்ப்பு தேடி இடம் பெயர்ந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த திட்டம் பலனளிக்கும் என்று அவர் உறுதியளித்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார் மத்திய அரசும் தில்லி மாநில அரசும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்களை வழங்கவில்லை என்று அவர் குறைகூறினார் இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சி நேற்று தனது தேர்தல் அறிக்கையை தில்லியில் வெளியிட்டது மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியை ஏற்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்பை ஐரோப்பிய ஒன்றியம் நிராகரித்துள்ளது பாவாஸ்தீனத்திலிருந்து அதிகமான பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைக்கும் அமெரிக்காவின் திட்டம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்தை தனி நாடாக உருவாக்குவதற்கு மேற்கு கரையோர பகுதிகளை விட்டுக்கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார்

மேலும் வளைகுடா அரபு நாடுகள் வெள்ளை மாளிகையின் அறிவிப்பு ஒருதலை பட்சமானது என்று தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பு தொடர்பாக இஸ்ரேல் அதிகாரிகள் மட்டுமே கலந்தகொண்ட கூட்டம் நடைபெற்றது இதில் பாலஸ்தீன உறுப்பினர்கள் யாரும் கலந்துகொள்ள வில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பெஞ்சமின் நேத்தன் யாகூ அமெரிக்காவின் திட்டத்தை வரவேற்பதாகவும் அதை முன்னெடுத்து செல்லபோவதாகவும் தெரிவித்துள்ளாா்

நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர்

துருக்கி சிரியா இடையிலான பிரச்சினை அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டுமே தவிர சண்டை ஒருபோதும் தீர்வாகாது என்று அவர் தெரிவித்துள்ளாா் சீனாவில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்தும் விதத்தில் அந்நாடு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு உலக ககாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ராஸ் அட்தனோன் பாராட்டு தெரிவித்துள்ளார் உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலை சமாளிக்க ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்திய அணியின் ரோகித் சர்மாவுக்கு பதிலாக மயனக் அகர்வால் சேர்க்கப்பட்டுள்ளார்

நாளை நடைபெறும் பங்களாதேஷ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி பெரும் அணியை இந்தியா எதிர்த்து விளையாடும் இந்த இறுதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது